கொண்டுவரப்பட்டது என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி தெரிவித்துள்ளார்

இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது

முன்னேறியுள்ளனர்

முறைப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் நாட்டின் நலிவடைந்த மக்களை கொண்டுவருவதற்கு முக்கியமான அரசு நடவடிக்கை இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பணம் வைத்திருந்தவர்கள் தங்களது பணத்தை வங்கி கணக்கில் கொண்டுவருவதற்கு வலியுறுத்தும் நடவடிக்கையாக பணம் மதிப்பிழப்பு அழிவிப்பு இருந்தது என்றும் திரு ஜேட்லி குறிப்பிட்டார்

கணக்கில் வராத பணம் பரஸ்பர நிதி உள்ளிட்ட திட்டங்களில் முதலீடு செய்யப்படுவதை தடுக்கும் பணியையும் இந்த திட்டத்தின் மூலம் சிறப்பாக செய்யப்பட்டாகவும் அவர் கூறினார் பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை மட்டுமின்றி சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்டதும் பணப்பரிமாற்றத்தை பெரிய அளவில் கட்டுபாட்டில் கொண்டு வந்ததாகவும் திரு அருண்ஜேட்லி கூறினார் பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வரப்பட்டதையடுத்து தனி நபர் வருமான வரி வசூலும் கடந்த மாதம் வரை அதிகரித்து இருப்பதாக அவர் கூறினார்

நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் கிராமப்புற இந்தியாவை வளர்ச்சியடைய செய்வதற்கும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் அரசுக்கு தேவையான நிதியை திரட்டுவதற்கு பணம் மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி நடவடிக்கைகள் உதவியதாகவும் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் வளர்ச்சிக்கு மூலைக்கல்லாக இருந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இன்னும் மீளமுடியாத நிலையில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் வேலை வாய்ப்பை பணமதிப்பிழப்பு நேரடியாக பாதித்துள்ளதாகவும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு கடுமையாக போராடவேண்டிய நிலைக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மன்மோகன் சிங் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையை அனைத்து தரப்பினரும் வரவேற்றுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் துறையின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி இருப்பதாகக் குறிப்பிட்டார்

பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பேருதவியாக இருந்தது என்றும் அவர் கூறினாள் பெட்ரோல் டீசல் விலை மேலும் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் எந்த ஒரு சாதியையும் சிறுமைபடுத்தும் நோக்கில் யாரும் செயல்பட கூடாது என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டாா்

பிரதமர் திரு நரேந்திரமோடி அவளர நேரில் சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டார் நாட்டின் வளர்ச்சிக்காக திரு அத்வானியின் பங்களிப்பு அளப்பரியது என்றும் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சராக அவர் ஆற்றிய அரும் பணிகளை போற்றிய பிரதமர் மக்கள் நலனுக்காள கொள்கைகளை வளர்க்கவும் எதிர்காலத்திற்காள திட்டங்களை உருவாக்குவதற்காகவும் அரும் பணியாற்றினார் என்றும் குறிப்பிட்டார் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோரும் திரு அத்வானியை சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர் திரு அத்வாளி என்றும் உழைப்புக்கு ஊக்கம் அளிப்பவர் என்றும் திரு ரத்தோர் கூறினார்

நாட்டின் முப்படைகளின் துணை தலைமை தளபதிகளுக்கான நிதி அதிகாரத்தை உயர்த்தி பாதுகாப்புத் துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை கொள்முதல் செய்வதில் விரைந்து முடிவெடுக்கும் நோக்கில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தண்டேவாடா மாவட்டம் பஸ்தார் பகுதிக்கு தேர்தல் பணிக்காக சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது சக்தி வாய்ந்த ஜாடி குன்டுகளை கொண்டு தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் அப்போது அதில் பயணம் செய்த தலைமை காவலர்

நடத்துனர் மற்றும் இரண்டு செவிலியர்கள் கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

அந்நாட்டின் குக்யானி மாவட்டத்தில் இன்று அதிகாலை காவல் துறையினரின் நிலைகள் மீது தீவிரவாதிகள் தூக்குதல் நடத்தியதாக கிழக்கு கஜாணி மாகாண சபையின் உறுப்பினர் குவாம் உஷேன் தெரிவித்தார்

மக்களிடையே நல்ல கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் திரைப்படங்கள் தயாரிக்க வேண்டுமென்று மாநில அமைச்சள் திரு ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் சில நடிகர்கள் தங்களை இன்று முன்னிலைப்படுத்துவதற்காக திரைப்படங்களை தவறாக பயன்படுத்தவதாகக் குற்றம்சாட்டினார்

மழைக்காலம் தொடங்கவுள்ளதை அடுத்து

பின்னா் அமைச்சா் திரு தங்கமணி மத்திய மின்துறை அமைச்சா் திரு ஆர் கே சிங்கை சந்தித்து மத்திய மின் தொகுப்பிலிருந்து வர வேண்டிய தமிழகத்திற்காள முழு ஒதுக்கீட்டை வழங்குமாறு வலியுறுத்தினார்

அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்ரமணியசுவாமி கோவிலில் கந்த சஷ்டி விழா இன்று யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது

சூரசம்ஹார விழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்த கொள்வார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருப்பரங்குன்றம் அருள்மிகு கப்ரமணியகவாமி திருக்கோவில் திருத்தணி முருகன் கோவில் உள்ளிட்ட முருகன் ஆலயங்களிலும் கந்த சஷ்டி விழா இன்று தொடங்கியது இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அது குறித்த விவரங்களை வெளியிடுவதற்கான செலவை தேர்தல் செலவு கணக்கிலேயே சேர்க்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த செலவை வேட்பாளர் மற்றும் கட்சியின் தேர்தல் செலவு கணக்கிலேயே சேர்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தம்மீது உள்ள வழக்குகளின் நிலவரத்தில் மாறுதல் ஏற்படுமானால் அது குறித்தும் வேட்பாளர் தேர்தல் நடத்தும் அலுவலர் மூலம் தெரிவிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்தும் பி வி சிந்துவும் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது